நரேந்திரமோடி இன்று ஜம்முவிலும் லடாக்கில் உள்ள லே பகுதியிலும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்ததுடன் வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

நரேந்திரமோடி துயரம் வெளியிட்டுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஜம்முவிலும் லடாக்கில் உள்ள லே பகுதியிலும் பல்லாயிரம் கோடி ருபாய் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்ததுடன் வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

இத்திட்டங்களால் மக்களுக்கான சுகாதார வசதிகளும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் மேம்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானில் சிறுபான்மையினர் சந்திக்கும் பிரச்சனைகளைக் கருத்தில் கொண்டு மத்திய அரசு குடியுரிமை சட்டத்தில் திருத்த மசோதா கொண்டு வந்திருப்பதாக அவர் கூறினார் மத்தியில் முன்பிருந்த அரசுகள் மக்களின் தேவைகள் மற்றும் உணர்வுகளை மதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

நரேந்திரமோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் லடாக் பல்கலைக் கழகத்தையும் அவர் தொடக்கி வைத்து லே விமான நிலையத்தில் முனையக் கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான பிரதமரின் கிசான் சமான் நிதித் திட்டத்தின் பலன்கள் லே மற்றும் லடாக் பகுதியில் உள்ள விவசாயிகள் வரை சென்றடையும் என்று அவர் கூறினார்

நரேந்திரமோடி தெரிவித்தார் தொடர்ந்து ஸ்ரீநகரில் இருந்து நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களை அமைக்கும் பணிகளுக்கு டிஜிட்டல் முறையில் அடிக்கல் நாட்டினார்

ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் உதவியுடன் உதவி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர்

பீகார் அரசும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவித்துள்ளது விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பிரதமர் திரு

விபத்து குறித்து ரயில்வேத் துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது

கட்சித் தலைவர் திரு அமீத் ஷா மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இந்த இயக்கத்தை தொடக்கி வைத்தனர் இவ்விழாவில் திரு ராஜ்நாத் சிங் பேசுகையில் உலகிலேயே தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக இத்தகைய இயக்கம் நடத்தப்படுவது இதுவே முதல்முறை என்றும் இந்த இயக்கத்தின் போது விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் வளர்ச்சி மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கோரிப் பெறப்படும் என்றும் கூறினார் இது புதிய இந்தியாவை உருவாக்கு வதற்கான இயக்கமே தவிர பிஜேபி பிரச்சாரம் அல்ல என்று கட்சித் தலைவர் திரு அமீத் ஷா கூறினார்

இந்தியாவின் மனதின் குரல் மோடியுடன் என்னும் இந்த இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து மக்களின் பங்கேற்புடன் கூடிய ஜனநாயகமே பாரதீய ஜனதா கட்சியின் அடிப்படை நம்பிக்கை என்றும் அனைத்துப் பிரிவு மக்களின் உரிமைக் குரலாகவே தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்திகளில் அவர் கூறியுள்ளார்

பிராந்திய மொழிச் சேனல்கள் குறைவான ரிசர்வ் விலையில் ஏலத்தில் பங்கேற்க முடியும்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று திருகாஞ்சியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு கிராமத்தில் செயல்படுத்தப்படும் ஊரகத் திட்டங்களால் கிராமப்புற பெண்களுக்கு கிடைத்து வரும் பலன்கள் குறித்து நேரடியாக கேட்டறிந்தார் பெண்கள் சமூக ரீதியில் ஒன்று பட்டவர்களாகவும் பொருளாதார ரீதியில் சுய சார்பு உள்ளவர்களாகவும் நம்பிக்கை மற்றும் மேம்பட்டவர்களாகவும் திகழ்வதாக தெரிவித்த அவர் முத்ரா திட்டம் மற்றும் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தினால் பெண்களுக்குப் பெரும்பயன் ஏற்பட்டு வருவதாகக் கூறினார்

துணைநிலை ஆளுநர் பெண்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் பெண்கள் தங்களுக்கான பயிற்சிகளில் யோகா பொது அறிவு போன்ற அம்சங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆலோசனை நடத்தினார்

புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் கண்காட்சியை முடித்து வைத்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்

இன ஒற்றுமை என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு அஞ்சல் உறை வடிவமைப்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியின் ஓவியம் அடங்கிய சிறப்பு அஞ்சல் தலையை தமிழ்நாடு வட்ட அஞ்சல் துறை தலைவர் திரு எம் சம்பத் முன்னதாக இவ்விழாவில் வெளியிட்டார்

நமசிவாயம் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அஇஅதிமுக மற்றும் திமுக வினரும் தனித்தனி ஊர்வலங்களாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர் மதிமுக திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பிலும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஏனாமில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காங்கிரஸ் கட்சியில் அதிக உறுப்பினர்களை சேர்த்து வலுப்படுத்துவதற்கான சக்தி ஆப் மொபைல் செயலியை புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் மத்தியில் திரு நரேந்திர மோடியும் புதுவையில் டாக்டர் கிரண்பேடியும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக புதுவையின் வளர்ச்சியை தடுத்து வருவதால் வரவிருக்கும் தேர்தலில் மக்கள் பெருவாரியாக காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டார் மக்களுக்குக் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ்தான் என்று திரு சஞ்சய்தத் கூறினார் உத்திர பிரதேசத்தில் மகாத்மா காந்தியின் உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்துத்வா சக்திகளை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நாளை புதுவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய பிரதமரோ உத்தரபிரதேச முதலமைச்சரோ நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அறிக்கை ஒன்றில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுவை அரசு அடுத்த நிதியாண்டிற்கு சட்டமன்றத்தில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் மாநிலத் தலைவர் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்ரமணியன் கோரியுள்ளார்

புதுவை அரசு பட்ஜெட் தயாரிக்கும் பணிகளை இன்னும் தொடக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்